பிரதமர் திரு நரேந்திரமோடி எடுத்துரைத்தாா்

ஹரியானா மாநில முதலமைச்சராக பி ஜே

பாரிசில் நடைபெற்றுவரும்

பிரிவின் இறுதிச் சுற்றில் இன்று இந்தியாவின் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை களமிறங்குகிறது

உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒருபகுதியாக நாட்டிலேயே மிக உயரமான சியாச்சின் பனிமலைப் பகுதியை தாய்மைப் படுத்தும் பணிகளை மும்முரமாக மேற்கொள்ளும் இராணுவ வீரர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

இந்நிகழ்வுகளில் மக்கள் அதிகளவில் பங்கேற்று தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டாட வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தேசிய ஒருமைப்பாட்டை குறிக்கும் வகையில் அஹமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவச்சிலை நிறுவப்பட்டது அப்பகுதி மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்

சுற்றுலாப் பயணிகள் வீடுகளில் தங்கும் வசதி அப்பகுதியில் அதிகரித்து வருவதாகவும் இது அனைத்து சுற்றுலாத் தலங்களிலும் நடைமுறைப் படுத்தப்பட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் தென் கடைக்கோடியில் உள்ள கலட்சத் தீவுகளை இந்தியாவுடன் இணைப்பதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதலியார் சகோதரர்கள் அற்றிய பங்கை நினைவுக்கூர்ந்த பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அறிவுறுத்தலின்படி இச்சகோதரா்கள் லட்சத்தீவில் இந்தியாவின் மூவா்ணக் கொடியை ஏற்றியதை பாராட்டினார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காலாட்படை வீரர்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் காலாட்படை விடாமுயந்சியையும் துணிச்சலையும் வெளிப்படுத்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர் இதனிடையே எல்லைக் கோட்டுப் பகுதியில் உள்ள ரஜௌரி யில் இராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவதற்காக பிரதமர் திரு

தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை பக்தி உணர்வுடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் அதிகாலையில் எழுந்து தலையில் எண்ணெய் வைத்து புவித நீராடி புத்தாடைகள் உடுத்தி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே வெடி வெடிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குற்றுச் சூழலுக்கு உகந்த குறைந்த ஒலியுடன் கூடிய பசுமை பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் பிள்ளையார்பட்டி சமயபுரம் மதுரை மீனாட்சியம்மன் உள்ளிட்ட திருக்கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன திருச்சி றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஜாலி அலங்கார விழா இன்று நடைபெறுகிறது இதனிடையே சுற்றுச்சூழல் அக்கறையுடன் வெடியில்லா தீபாவளி கொண்டாடி வரும் தமிழக கிராமங்கள் பல உள்ளன கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் கழுப்பெரும்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரம் சேலம் மாவட்டம் ஊனத்தூர் வேடந்தாங்கல் ஆகியவை பட்டாசில்லா தீபாவளியை கொண்டாடி முன்னோடி கிராமங்களாக கிகழ்கின்றன திருநெல்வேலி மாவட்டம் நாங்குனேரி கூந்தன்குளம் கிராமத்தில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாவண்ணம் கிராம மக்கள் பட்டாசு இல்லா தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர்

தூத்துக்குடியிலிருந்து பெங்களுருவிற்கு புதிய விமான சேவையை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான நிலையத்தை சர்வதேச நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான பணிகள் விமான நிலைய ஆணையத்திடம் அனுமதி பெற்றபின் மேற்கொள்ளப் படும் என்றார்

மனோகர் லால் கட்டார் இன்று பிற்பகல் பதவியேற்கிறார்

சத்யதேவ் நரேன் ஆரியா சண்டிகரில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் கூட்டணி கட்சியான ஜனநாயக் ஜன்தா கட்சியின் திரு துஷ்யந்த் சவுத்தாலா துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்

குஜராத் மாநிலம் கேவாடியாவில் உள்ள அன்னாரது சிலைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்றைய தினம் அஞ்சலி செலுத்த உள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் மாரத்தான் ஓட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சா் திரு

எதிர்பார்த்தைவிட பாறைகள் அதிகளவில் காணப்படுவதால் தோண்டும் பணியில் தாமதம் ஏற்படுவதாக அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மாநில அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர் திரு

நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்டோரும் வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணனும் பணிகளை நேரில் பார்வையிட்டு வருகின்றனர்

அறுபடை வீடுகளான திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட கோவில்களிலும் திருச்சி வயலூர் விராலிமலை உள்ளிட்ட சுப்பிரமணியசுவாமி திருக்கோவில்களிலும் கந்தசஷ்டி திருவிழா நாளை கொடியேந்றக்துடன் தொடங்குகிறது

்ப்ரெஞ்ச் ஒப்பன் பேட்மிட்டன் போட்டியில் பிரிவின் ஆடவர் இரட்டையர் இறுதிச் சுற்றில் இன்று இந்தியாவின் சிராக்ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி இணை இந்தோனேஷியாவின் மார்க்கஸ் கிடியான் கெவின் சுகாமுல்ஜோ இணையை எதிர்கொள்கிறது